நடைபெற்றன முத்தலாக் தடைமசோதாமக்களவையில் இன்றுஅறிமுகம் செய்யப்படுகிறது

இந்தியகடற்படைக்குதேவைப்படும் நீர்மூழ்கிகப்பல்களைதயாரிப்பதற்கு ஆறு நிறுவனங்களுக்குஅரசுஅனுமதிவழங்கியுள்ளது உலகக்கோப்பைகிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து இன்று இலங்கையைஎதிர்கொள்கிறது

இந்நாளையொட்டி நாடுமுழுவதும் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் இன்று காலைநடைபெற்றதேசியஅளவிலானநிகழ்ச்சிக்குபிரதமா் திருநரேந்திரமோடிதலைமைவகித்தாா் நிகழ்ச்சியில் பேசியபிரதம் க்காதாரத் திட்டங்களுடன் யோகாவையும் இணைக்கவேண்டியதன் அவசியத்தைவலியுறுத்தினார் கடந்தஐந்துஆண்டுகளில் நோய் வருமுன் தடுப்பதற்கானசுகாதாரதிட்டங்களில் யோகாவைஅரசு இணைத்துள்ளதுஎன்றும் மாறிவரும் தற்போதையநவீளஉலகில் நோய் வந்தபின் சிகிச்சைஅளிப்பதைக் காட்டிலும் வரும் முன் காப்பதேசிறந்ததுஎன்றும் அதற்கு இந்தயோகாவகைசெய்கிறதுஎன்றும் குறிப்பிட்டார் யோகாஎன்பதுகட்டுப்பாடு முழுவதும் அதனைபின்பற்றுவதுஅவசியம் என்றும் கூறினார் நவீனகாலயோகாவைகிராமங்களுக்கும் பழங்குடியினர் பகுதிக்கும் கொண்டுசெல்வதுஅவசியம் என்றுகுறிப்பிட்டபிரதமர் ஏழைகள் பினியிலிருந்தும் வறுமையிலிருந்தும் விடுபடுவதற்குயோகாஉதவும் என்றார்

குஜராத்தில் உள்ளசுவாமி ராஜஸீ முனி ஆயுள் இயக்கம் இத்தாலியின் அன்ட்டோனிட்டாரோஸி பீகார் மாநிலத்தின் யோகாபள்ளி ஜப்பானின் யோகாநிகேதன் ஆகியவை இந்தவிருதுக்குதோவு செய்யப்பட்டுள்ளதாக ஆயூஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது சண்டிகரில் நடைபெற்ற இரண்டாவதுசா்வதேசயோகாதினகொண்டாட்டங்களின் போது பிரதமா் இந்தவிருதுகளைஅறிவித்தார் நாட்டின் தலைநகர் தில்லியில் பல்வேறுபகுதிகளில் யோகாநிகழ்ச்சிகள் நடைபெற்றன குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றநிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் கலந்துகொண்டுயோகாபயிற்சிகளைமேற்கொண்டார்

செங்கோட்டையில் நடத்தியயோகாநிகழ்ச்சியில் குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடுவும் நாடாளுமன்றவளாகத்தில் நடைபெற்றநிகழ்ச்சியில் மக்களவைஉறப்பினர்களுடன் அதன் தலைவர் திருஷம் பிர்லாவும் கலந்துகொண்டனர் தில்லி ராஜ்பாத்தில் நடந்தபிரதானநிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறைஅமைச்சா் ராஜ்நாத்சிங் தகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சா் திருபிரகாஷ் ஜவடேக்கா் கவாச்சாரத்துறைஅமைச்சா் திருபிரகலாத்சிங் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் துறை இணைஅமைச்சர் திருராமேஷ்வர் தெலி தில்லிதுணைநிலைஆளுநர் திருஅனில் பைஜால் கோவாமுதலமைச்சா் திருபிரமோத் சாவந்த் சிக்கிம் முதலமைச்சா் திருபிரேம்சிங் தமங் ஆகியோர் பங்கேற்றனர்

வெளிநாடுவாழ் இந்தியர் மையத்தில் நடைபெற்றநிகழ்ச்சியில் வெளிநாட்டு துதர்களுடன் வெளியுறவுத் துறைஅமைச்சர் திருஜெயசங்கர் பங்கேற்றார் லோதிகாா்டனில் அமைச்சா்கள் திருரவிசங்கள் பிரசாத் திருபியூஷ் கோயல் ஆகியோரும் தல்கோத்தாகா்டனில் அமைச்சா் திருதர்மேந்திரபிரதானும் படேல் நகரில் அமைச்சா் திருமுக்தார் அபாஸ் நக்வி யும் கலந்துகொண்டனர் விளையாட்டுத்துறைஅமைச்ச் திருகிரண் ரிஜிஜு பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பிநட்டா கடற்படைதலைமைதளபதிகரம்பீர்சிங் ஆகியோரும் யோகாநிகழ்ச்சியில் பங்கேற்றனர் திபாகராஜ் விளையாட்டுவளாகத்தில் நடைபெற்றநிகழ்ச்சியல் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டகாவல்துறையினர் கலந்துகொண்டனர் அகில இந்தியவிஞ்ஞானமருத்துவகழகத்தில் அதள் இயக்குநர் டாக்டர் ரந்தீப் குவேியாதலைமயில் நடைபெற்றநிகழ்ச்சியில் ஏராளமானமருத்துவர்களும் பங்கேற்றனர் இதேபோல் நாட்டின் அனைத்தமாநிலங்களிலும் யோகநிகழ்ச்சிகள் நடைபெற்றுவருகின்றன இந்நிகழ்ச்சிகளில் அம்மாநிலமுதலமைச்சா்களும் ஏராளமானமக்களும் கலந்துகொண்டனா்

பங்களாதேஷ் தநைலகா் டாக்காவில் நடந்தயோகாநிகழ்ச்சியில் அந்நாட்டின் வெளியுறவு ரயில்வே கப்பல் போக்குவர்த்துத் துறைஅமைச்சா்களும் அந்நாட்டுக்கான இந்திய துதர் உட்படபலர் கலந்துகொண்டனர் இலங்கைஉட்படபல்வேறுநாடுகளிலும் யோகாநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நாளையொட்டிதமிழ்நாட்டிலும் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னைஆளுநர் மாளிகையில் நடைபெற்றயோகாநிகழ்ச்சியில் ஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் கலந்துகொண்டார்

கிழக்குமண்டலகடற்படைதலைமையகத்தில் கடற்படைகப்பல்கள் நிமூழ்கிகப்பல்கள் உட்படபல இடங்களில் யோகாநடைபெற்றது முத்தாவாக் முறையைதடைசெய்யும் மசோதா இன்றுமக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது

சென்னைஎழும்பூரில் காவல்துறைசா்பில் நடத்தப்படும் மாபெரும் ரத்ததானமுகாமைதமிழகமுதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமி இன்றுதொடங்கிவைத்தாா்

இந்தகூட்டத்தில் தமிழகத்தின் சாா்பில் துணைமுதலமைச்சா் திரு ஓ பன்னீாசெல்வம் கலந்துகொள்கிறாா் மத்தியஅரசின் பட்ஜெட் அடுத்தமாதம் ஐந்தாம் தேதிநாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது

இந்தவிபத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாகமருத்துவமனைக்குகொண்டுசெல்லப்பட்டனர் மேலும் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு பிரதமர் திருநரேந்திரமோடிஆகியோர் ஆழ்ந்தஅனுதாபங்களைதெரிவித்துள்ளார் அம்மாநிலஆளுநர் திருஆச்சாரியாதேவாராத் முதலமைச்சர் திருஜெய்ராம் தாக்கூர் ஆகியோரும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்குஉரியநிவாரணம் அளிக்கவும் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர்

வீட்ஸில் நடைபெறும் இப்போட்டி இந்தியநேரடிப்பாடிபிற்பகல் மூன்றுமணிக்குதொடங்குகிறது

நாளைசௌத்தாம்டனில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தானைஎதிர்கொள்கிறது

மகளிர் ஈட்டிஎறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தைகைப்பற்றினார்

தோஹாவில் நடைபெற்றுவரும் இப்போட்டியின் காலிறுதிஆட்டத்தில் அவர் மற்றொரு இந்தியவீரரானஆதித்யாமெக்தாவைவென்றார்